இதள் மூலம் கட்டணம் இன்றிதரமானசிகிச்சைகிடைக்கவழிவகைசெய்யப்பட்டுள்ளது

இதன் மூலம் ஒருகுடும்பத்தினர் ஆண்டிற்குஐந்துலட்சம் ருபாய் வரைமருத்துவகாப்பீடுபெற முடியும்

பிரதமரின் ஹிந்திடரைக்குப் பிறகுஅதள் தமிழாக்கம் ஒலிபரப்பு செய்யப்படும் இது மீண்டும் நாளை இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் இடத்தில் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள அமிங்கான் என்ற பல்வேறுவளர்ச்சிதிட்டப்பணிகளைஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா இன்றதொடங்கிவைக்கிறார் குவஹாத்தியில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவதுமருத்துவகல்லூரி திறப்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துகொள்கிறார் இதேநிகழ்ச்சியில் ஒன்பதுசட்டக்கல்லூரிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திருசர்பானந்தாசோனாவால் மற்றம் அமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளனர்

இதற்காககடுமையாகஉழைத்தநிபுணர்களைஅவர் பாராட்டியுள்ளார் இந்தியசர்வதேசஅறிவியல் விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார்

இதுகுறித்துமத்தியசாலைமற்றும் நெடுஞ்சாலைத்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் ஒரேநாளில் ஐம்பதுலட்சம் ஃபாஸ்ட்டேக் மின்னனுகட்டணமுறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாககூறப்பட்டுள்ளது ஜனவரிமாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வரும் சுங்கச்சாவடிகளில் கட்டணமுறைகட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நேரம் மற்றும் ளரிபொருள் சேமிக்கப்படும் என்றுகூறப்பட்டுள்ளது

சுகாதாரம்முன்களம் மற்றும் தூய்மைபணியாளர்களுக்கு இதில் முன்னுரிமைஅளிக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தாா் இவர்கள் குறித்ததகவலைகண்டறியும் பணியில் அரசாடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய ஜனதாதளத்தின் இரண்டுநாள் தேசியசெயற்குழுக்கூட்டம் இன்றுபாட்னாவில் தொடங்குகிறது பீகார் சட்டப்பேரவைதேர்தலுக்குப்பிறகுமுதன் முறையாகநடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பல்வேறுமாநிலங்களைச் சேர்ந்தஅக்கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர் பீகார் சட்டப்பேரவைதேர்தலில் ஐக்கிய ஐனதாதளகட்சியின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றுதெரிகிறது அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளஅசாம் மற்றம் மேற்குவங்கசட்டப்பேரவைதேர்தல்களில் மேற்கொள்ளவேண்டியஉத்திகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

பாரக் ஆற்றில் இரண்டு புதியபாலங்கள் மற்றும் நவீனசரக்குபோக்குவரத்தமுனையம் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார்

சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் துறைகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் திருநிதின் கட்கரிகூறினார் கீதாஜெயந்தியையொட்டி யுனஸ்கோதலைமை இயக்குநர் திருமதிஆட்ரிஅஸோலே இந்தியமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளார் இதுகுறித்துஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் பகவத் கீதை சிறந்த இலக்கியம் என்றும் அறிவின் சொத்துஎன்றும் குறிப்பிட்டுள்ளார் யுனஸ்கோவின் ஒத்துழைப்போடு இது மொழிமாற்றம் செய்யப்பட்டதாகதெரிவித்தார் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அர்ஜுனா கிருஷ்ணா இடையேயானஉரையாடல் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாகஅவர் கூறியுள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் சென்னைஅணி இன்றுஈஸ்ட் பெங்கால் அணியைஎதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது

இந்தியஅணிதரப்பில் அஸ்விள் இரண்டுவிக்கெட்டையும் பும்ராஒருவிக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளனர் மெல்போர்னில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் முதல் நாளான இன்றுடாஸ் வென்ற ஆஸ்திரேலியஅணிமுதலில் பேட் செய்யதீர்மானித்தது இந்தியஅணியில் சுப்மன்கில் மொகமத் சிராஜ் ஆகியோர் அறிமுகவீரர்களாககளம் இறங்கியுள்ளனர் ஆல்வுண்டர் ரவீந்திர ஜடேஜா விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர்